நடைபெற்று வருகிறது

மருத்துவக் கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது அமெரிக்க அதிபர் தேர்தல் வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது

பிரதமர் திரு நரேந்திரமோடி கண்டனம் தெரிவித்துள்ளார்

அணியை எதிர்த்து விளையாடுகிறது

இந்த தேர்தலில் நக்கல் பாதிப்புள்ள எட்டு தொகுதிகளில் மட்டும் மாலை நான்கு மணிக்கு வாக்குப்பதிவு நிறைவளடயும் என்றும் மற்ற தொகுதிகளில் மாலை ஆறு மணி வரையும் வாக்குப்பதிவு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

பீகார் மக்கள் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை பின்பற்றி வாக்களித்து தேர்தல் எனும் ஜனநாயக திருவிழாவை வெற்றியடையச் செய்யுமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார் உள்துறை அமைச்சர் அமீத் ஷா ஜனநாயகத்தை வலுப்படுத்த பொதுமக்கள் அதிக அளவில் திரண்டு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்

இங்கு பொதுமக்கள் அதிக அளவு திரண்டு வாக்குகளை பதிவு செய்து வருகின்றனர் இந்நிலையில் இடைத்தேர்தலில் பொதுமக்கள் அதிக அளவு திரண்டு வாக்களிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் தேர்தலில் பொதுமக்கள் அழிக அளவில் பங்கேற்று வாக்களித்து வருவது ஜனநாயகத்தின் மீது கொண்ட நம்பிக்கையை உலகிற்கு எடுத்துரைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்துள்ளார்

தொழில்நுட்பத்தின் வாயிலாக வசதி படைத்தோரை மட்டுமின்றி சாமாளிய மக்களை மேம்படுத்த முடியும் என ஆட்சி நிர்வாகத்தின் மூலம் நிரூபித்துள்ளதாக அவர் கூறினார் நாட்டில் தாய்மார்கள் குறித்து தாம் அக்கறையுடன் செயல்பட்டு வருவதால் தொடர்ந்து தேர்தலில் வெற்றி பெற்று வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் நமது மக்களின் எண்ணங்களில் ஜனநாயகம் வேருன்றி இருப்பதால் அதிக அளவு திரண்டு வாக்களித்து வருவதாக அவர் பாராட்டு தெரிவித்தார் அம்மாநிலத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் குடிநீர் சாலைவசதி மின்சார வசதி ஏற்படுத்தி தருவதே தமது கட்சியின் எண்ணம் என்று பிரதமர் கூறினார் முதுபெரும் வயலின் வித்வான் டி என் கிருஷ்ணன் சென்னையில் நேற்று காலமானார்

டி என் கிருஷ்ணன் மறைவிற்கு குடியரசு துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆகியோர்ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர் குடியரசு துணைத்தலைவர் வெளியிட்டுள்ள செய்தியில் கர்நாடக சங்கீதத்திற்கு டி என் கிருஷ்ணனின் மறைவு மிகப்பெரிய இழப்பு என புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் இத்தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் அன்னாரது இழப்பு இசைத்துறையில் மிகப்பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார் உள்துறை திரு அமித் ஷா டி என் கிருஷ்ணனின் சங்கீதம் தலைமுறைகளையும் கவரும் என கூறியுள்ளார் திருப்புனித்தரா நாராயண ஐயர் கிருஷ்ணன் என்று அழைக்கப்படும் அவர் பத்மஸ்ரீ பத்மபூஷன் மற்றும் சென்னை மியூசிக் அகாடமியின் சங்கீத கலாநிதி உட்பட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார்

பதினைந்தாவது நிதிக்குழுவின் பரிந்துரையின் பேரில் இந்த நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது காற்று மாசைக் கட்டுப்படுத்தவும் உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் நகராட்சிகள் இதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளவும் நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சகம் ட்விட்டரில் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்ட்ரா குஜாத் ராஜஸ்தான் உத்தரபிரதேசம் மேற்கு வங்கம் மத்திய பிரதேசம் ஜார்கண்ட் மாநிலங்களுக்கு இந்த நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாட்டில் செறிவூட்டப்பட்ட அரிசி விநியோகத்தை அதிகரிக்க வேண்டும் என மத்திய உணவு மற்றும் நுகர்வோர்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார் நாட்டின் முன்மாதிரி மாநிலங்களில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு மற்றும் சத்துணவு திட்டத்தை அமல்படுத்துவதற்கான ஆய்வுக்கூட்டத்தில் அமைச்சர் இன்று பங்கேற்றார்

கோவிட் தொற்று தடுப்பு மருந்தை அடுத்த ஆண்டு ஜூன் மாத வாக்கில் அறிமுகப்படுத்த இருப்பதாக பாரத் பயோ டெக் நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்திய மருத்துவ முறைப்படுத்துதல் ஆணையத்தின் அனுமதியுடன் தடுப்பு மருந்தை வெளியிடப்பட உள்ளதாக அந்நிறுவனம் கூறியுள்ளது தற்போது மூன்றாம் கட்ட பரிசோதனையில் தடுப்பு மருந்து சோதிக்கப்பட்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது தமிழகத்தில் மருத்துவப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று மருத்துவக் கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது

தமிழகத்தில் பொறியியல் மாணவர் சேர்க்கையில் பொது கலந்தாய்வில் நிரப்பப்படாமல் உள்ள இடங்களுக்கு இன்று முதல் வரும் ஏழாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது

க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார்

அமெரிக்க அதிபர் தேர்தல் இன்று நடைபெறுகிறது தற்போது அதிபராக உள்ள திரு டொனாஸ்ட் ட்ரம்ப் குடியரகக் கட்சி சார்பிலும் திரு ஜோ பிடன் ஜனநாயகக் கட்சி சார்பிலும் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றனர் ஏற்கனவே அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் எதிர்க்கட்சி தலைவர் திரு ஜோ பிடன் உள்ளிட்ட பத்து கோடி வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்துள்ள நிலையில் சுமார் ஆறு கோடி பேர் இன்றைய தேர்தலி வாக்களிக்க உள்ளனர்

இந்திய நேரப்படி இன்று நள்ளிரவு வரை வாக்குப்பதிவு நடைபெறும் தொடர்ந்து வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படவுள்ளது அந்நாட்டில் மாகாண பிரதிநிதித்துவ அடிப்படையில் அதிபர் தேர்ந்தெடுக்கப் படுவார் என்பதால் மெச்சிகன் விஸ்கான்சன் பென்சில்வேனியா ஃபுளோரிடா கெரோலினா ஆகிய மாகாணங்களில் வெற்றி பெறும் கட்சி அதிக முன்னிலை பெற வாய்ப்புள்ளது ஆஸ்திரிய தலைநகர் வியன்னாவில் ஆறு இடங்களில் தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்ட தீவிரவாதி ஒருவர் காவல்துறையால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார்

இதனையடுத்து அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு தீவிர சோதனை நடைபெற்று வருகிறது வியன்னா தாக்குதலுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார்